பிம்ஸ்டெக் சார்க் உச்சி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை இந்தியாவும் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக இலங்கையும் திரு

குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பின்னணி பாடகர் எஸ்

பாலசுப்ரமணியத்தின் உடல் முழு அரசு மரியாதையுடன் சென்னை தாமரைப்பாக்கத்தில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது

பி

இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர் இருநாடுகளுக்கு இடையிலான பல்லாண்டு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ

பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் அதிக வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் பிரதமா் இந்த மாநாட்டில் உரையாற்றுகிறார்

எடப்பாடி கே பழனிசாமி வரும் செவ்வாய்கிழமை தமிழகத்தில் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் மாநிலத்தின் கோவிட் நிலைமை தடுப்பு நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகள் கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்து விரிவாக கேட்டறிகிறார் அதனைத் தொடா்ந்து கோவிட் தொற்று நிலைமை குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார் நாடு தழுவிய நான்காவது கட்ட ஊரடங்கு இம்மாத இறுதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட தளர்வுகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் மருத்துவ குழுவினருடன் கலந்தாலோசித்து அதனடிப்படையில் மேற்கொள்வார் முடிவுகளை என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தமிழகத்தில் கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தலைமைச் செயலர் திரு சண்முகம் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

ரயில்வே விமானநிலையம் துறைமுகம் உள்ளிட்ட பல்துறை உயர் அதிகாரிகள் மாநில கோவிட் தடுப்பு சிறப்பு கண்காணிப்பு குழுவினர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் தொற்றுப்பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகைள் தீவிரப்படுத்தி நோயின் தாக்கத்தை குறைத்து பாதிப்பு இல்லாத நிலையை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன

சிவராசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்திப்பிரிவிடம் அவர் பேசுகையில்

பாலசுப்பிரமணியத்தின் உடல் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை இல்லத்தில் முழுஅரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது

யின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக அவரது புதல்வர் எஸ்

முன்னதாக தாமரைப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்ட அன்னாரது உடலுக்கு தமிழக அரசு சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் அமைச்சர் திரு பாண்டியராஜன் திரையுலக பிரபலங்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் அன்னாரின் மறைவிந்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹிக் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நடராஜன் வாய்ஸ் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி வளர்மதி மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார்

பி எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது

டிமிட்ரி மெட்வதேவ்